அத்தியாவசியப் பணிகள் தவிர அரசுஅலுவலகங்களுக்குநாளைபொதுவிடுமுறைஅளிக்கப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் புயலுக்கு இலக்காகும் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன

சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் உள்ளிட்டஎட்டுமாவட்டங்களில் விட்டுவிட்டுஅவ்வப்போதுமழைபெய்துவருகிறது சாலைகளில் தாழ்வானபகுதிகளில் தேங்கும் நீரைவெளியேற்றுவதற்கும் விழுந்துகிடக்கும் மரங்களைஅகற்றுவதற்கும் அந்தந்தமாவட்டநிர்வாகங்கள் நடவடிக்கைகளைஎடுத்துள்ளன வருவாய்த்துறைஅதிகாரிகள் நிலைமையைஉன்னிப்பாககண்காணித்துவருகின்றனர்

புயல் எச்சரிக்கையைஅடுத்துவிழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றம் கிழக்குகடற்கரைசாலைபகுதிகளைமாவட்டஆட்சியர் இன்றுநேரில் ஆய்வு செய்தார் புயல் எச்சிக்கையைஅடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாதிப்புக்குஉள்ளாகக்கூடியபகுதிகளில் பாதுகாப்பான இடங்களுக்குஅப்புறப்படுத்தப்பட்டுவருவதாகவும் உள்ளமக்கள் மாவட்டசிறப்பு அதிகாரிதிருமுனியநாதன் அதனைநேரில் பார்வையிட்டுவருவதாகவும் எமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பெரம்பலூர் நீலகிரி செங்கல்பட்டுமாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கைபணிகளைஅந்தந்தமாவட்டஆட்சியர்கள் இன்றுபார்வையிட்டனர் சென்னையிலும் முன்னெச்சரிக்கைநடவடிக்கையாக் மாநகராட்சிநிர்வாகம் சார்பில் புயல் கட்டுப்பாட்டுஅறைகள் அமைக்கப்பட்டுள்ளன

நாளைகரையைகடப்பதையொட்டிபொதுமக்கள் நிவர் பாதுகாப்பாக புயல் தங்கியிருக்குமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சென்னையில் முன்னெச்சரிக்கைபணிகளைநேரில் ஆய்வு செய்தப் பின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அரசுஅலுவலகங்களுக்குநாளைபொதுவிடுமுறைஅளிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசியப் பணிகள் மட்டும் தொடரும் என்றும் தெரிவித்தார்

தேவையானஅனைத்துடதவிகளையும் ஒத்துழைப்பும் அளிக்கமத்தியஅரசுதயாராக இருப்பதாகவும் பிரதமள் அப்போதுஉறுதியளித்தார் புதுக்சேிமுதலமைச்ச் திருநாராயணசாமியிடமும் புயல் முன்னெச்சிக்கைநடவடிக்கைகள் தொடர்பாகபிரதமா் கேட்டறிந்தார்

ரேஷன் கடைகளுக்குஅத்தியாவசியப் பொருட்களைகொண்டுசெல்லும் பணிழடிவடையும் நிலையில் உள்ளதாகவும் கடைகளைதிறப்பதுகுறித்துகுழ்நிலைகளுக்குஏற்பமுடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மேலும் விசாகப்பட்டினத்தில் நிறுத்திவைக்கப்பட்டுள்ள மூன்றுடாா்ளியா் ரகஹெலினாப்டா்கள் எந்தநேரத்திலும் உதவும் வகையில் தயார் படுத்தப்பட்டுள்ளதாககடலோரபாதுகாப்புப்படைசெய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

கடலோரபாதுகாப்புப்படைதமிழகமீன்வளத்துறையுடன் தொடர்ந்துதொடர்பில் உள்ளதாகவும் அதுகூறியுள்ளது மேலும் இந்தியகடற்படைசா்பில் சென்னைமாநகருக்கென்றதனியாகநீச்சல் வீரர்கள் அடங்கியஐந்துநிவாரணக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன நாகப்பட்டினம் கடற்படைதளத்தில் மற்றொருகுழுவும் ராமேஸ்வரத்தில் உள்ளஅதன் விமானதளத்தில் ஒருகுழுவும் தயார் நிலையில் உள்ளன விசாகப்பட்டினத்திலிருந்து ஐ என் எஸ் ஜோதிஎன்றகடற்படைகப்பல் மீட்புப் பணிகளில் அனுபவம் வாய்ந்தவீரர்களுடன் தமிழகம் மற்றும் புதுவைக்குஉதவஅனுப்பப்பட்டுள்ளது

தென்காசிமாவட்டத்தில் உள்ளதென்காசி செங்கோட்டை கடையநல்லூர் வட்டங்கள் மற்றும் இ